பேரிடர் மீட்பு பணிகளுக்கான தளவாட சாதனங்கள் உள்நாட்டிலேயே செய்யப்படவேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார்

அமர்நாத் யாத்திரை நாளை தொடங்குகிறது இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

ஆஃப்கானிஸ்தான் நிர்ணயித்துள்ளது

இதில் அனைத்து மக்களும் பயனடையும் வகையில் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளின் சக்தி மற்றும் மின்னனு பரிவர்த்தனைகள் மூலம் பொருளாதார இலக்குகளை எட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய பிரதிநிதி திரு சுரேஷ் பிரபு பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின்கீழ் பல்வேற ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் சர்வதேச அளவில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் இந்தியா தனது கருத்துக்களை இம்மாநாட்டில் பதிவு செய்துள்ளதாக அவர் கூறினார் ஊழலுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுவருவதை அவர் சுட்டிக்காட்டினார் இதனிடையே தரமான கட்டமைப்புகான முதலீடு மற்றும் மேம்பாட்டுக்கான ஒத்துழைப்பு குறித்த சிறப்பு விவாதத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்துகொண்டு உரையாற்றினார் அப்போது பேரிடர் மீட்பு பணிகளுக்கான கட்டமைப்பை உருவாக்கும் நடவடிக்கைகளில் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்படவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் க்காதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நாட்டின் பாரம்பரிய மருத்துவ முறைகள் யோகா பயிற்சி மற்றும் ஆயுஷ்மாள் பாரத் க்காதார காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு க்காதாரத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் மகளிருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவது மற்றம் பாலின சமநிலை உள்ளிட்ட மகளிருக்கான திட்டங்கள் குறித்தும் இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது பிரதம் திரு நரேந்திரமோடி ஐப்பாளில் அரசு முறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி புறப்பட்டா் முன்னதாக ஒசாகாவில் துருக்கி அதிபர் திரு

தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் இந்தோனேஷியா மற்றும் பிரேசில் நாட்டு அதிபர்கள் மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆகியோருடன் திரு நரேந்திரமோடி பேச்சு நடத்தினார் இந்த பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படைகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கம் என்று உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் இன்று புதுதில்லியில் தேசிய பேரிடர் மீட்டுப் படையின் வருடாந்திர மாநாட்டில் கலந்துகொண்டு அவர் உரையாற்றினார்

பேரிடர் மீட்புப் பணியில் சிறப்பாக பணியாற்றும் இந்த படை மேலும் வலுப்படுத்தப்படும் என்று திரு அமித்ஷா குறிப்பிட்டார்

உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நவிஸ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் விபத்து குறித்த முழுமையான விசாரணைக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார் உயிரிழந்தவர்களில் பெரும்பாவானோர் பீகார் மற்றும் மேற்குவங்க மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஆவர்

இதனிடையே இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

காயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்பட்டுவரும் சிகிச்சைக்கான கட்டணம் அனைத்தையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று திரு நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார்

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் மக்களவை தேர்தலில் பிஜேபி தலைமையிலாள தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதையடுத்து தொடர்ந்து இரண்டாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் திரு நரேந்திர மோடி ஆற்றும் முதல் உரை இதுவாகும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அமர்நாத் குகை கோவிலுக்கு செல்வதற்கான யாத்திரை நாளை பகவதி நகர் முகாமில் இருந்து தொடங்குகிறது நாட்டின் பல பகுதிகளில் இருந்து சாதுக்கள் உள்ளிட்ட யாத்ரீகர்கள் இந்த புனித யாத்திரையில் பங்கேற்றுள்ளனர் இதனைபொட்டி விரிவாள பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கந்தர்பால் மாவட்டம் பால்தல் முகாமில் இருந்து திங்கட்கிழமை ஒரு குழுவும் அனந்த்நாக் மாவட்டம் பகல்ஹாம் முகாமில் இருந்து மற்றொரு குழுவும் புறப்பட்டு செல்கிறது

நாடு முழுவதும் ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை அடுத்த ஆண்டு ஜுன் மாதத்திற்குள் செயல்பாட்டிற்கு கொண்டுவருவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுவருகிறது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் இத்திட்டத்தை செயவ்படுத்துவது குறித்து அனைத்து மாநிலங்கள் மற்றம் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்தார் இத்திட்டத்தின் மூவம் பொது விநியோக முறையில் இருக்கும் குறைகள் களையப்பட்டு ஏழை மக்கள் பயனடைவது உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார்

மகளிர் மேம்பாட்டிற்கான வரைவு தேசியக் கொள்கையை மத்திய அரசு வகுத்துள்ளது நேற்று மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி இதனை தெரிவித்துள்ளார் மகளிருக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து கல்வி நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து துறையிலும் முன்னுரிமை அளிக்கும் வகையில் இந்த கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்

மக்களவையில் நேற்று கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் பாபுல் சுப்ரியோ இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் விவசாயம் தண்ணீர் வனங்கள் மற்றும் ககாதாரம் ஆகிய துறைகளில் இதன் பாதிப்புகள் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார் புயல் வெள்ளம் மற்றும் அனல் காற்று ஆகிய இயற்கை பேரிடர்களில் இருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக்கொள்வதற்கான பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டு இருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மகாராஷ்டிராவில் மும்பை மற்றும் அதனை குற்றியுள்ள பகுதிகளில் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனையடுத்து அப்பகுதியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

தெற்கு மற்றும் மத்திய குஜராத்தை சேர்ந்த பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை பெய்துவருகிறது

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு பவன்கெரா நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக கோரிக்கை எழுப்பப்பட்டதாக தெரிவித்தார் முன்னதாக என்எஸ்சி பொதசேமநலநிதி உள்ளிட்ட சிறுசேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதத்தை பூஜ்ஜியம் புள்ளி ஒரு சதவீதம் குறைப்பது என மத்திய அரசு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது முதவில் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள்

இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நாளை நடைபெறவுள்ளது